மகாளயஅமாவாசை இன்றுபக்திசிரத்தையுடன் கடைபிடிக்கப்பட்டது

அப்போதபேசியஅவர் இளையசமுதாயத்தினர் வேளாண் துறையைம்படுத்த புதியகண்டுபிடிப்புகளுக்கானபணியில் தங்களைஈடுபடுத்திக் கொள்ளவேண்டும் என்றுகூறினார் பெட்ரோல் டீசலுக்குமாற்றுஎரிபொருளைகொண்டுவருவதற்கானமுயற்சியில் ஈடுபடவேண்டும் என்றார்

ஆட்டோமொனபல் துறையில் சிறிதுதேக்கம் இருந்தாலும் நாட்டின் பொருளாதாரம் நல்லநிலையில் உள்ளதாகவும் திருநிதின்கட்கரிதெரிவித்தார்

நாட்டில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரைமுடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தைசென்னைவாளொலிநிலையம் ஒலிபரப்புகிறது இரவு எட்டுமணிக்கும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பாகவுள்ளது தமிழகத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

டெல்டாபாசனவிவசாயிகளுக்குநவீனகால்வாய்கள் அமைப்பதற்கானதிட்டத்தைஉலக வங்கிஉதவியுடன் நிறைவேற்றுவதற்குமத்தியஅரசிடம் அனுமதிகோரப்பட்டுள்ளதாகவும் முதலமச்சர் தெரிவித்தார் பருவமனழகாலங்களில் கிடக்கும் தண்ணீரை வீணாகாமல் சேகரிப்பதற்குநீர் மேலாண்மையில் தேர்ச்சிபெற்றபொறியாளர்களைனெண்டக்குழுஅமைக்கப்பட்டு ஆய்வுப்பணிகள் நடைபெற்றுவருவதாகவும் தெரிவித்தார்

மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பல்வேறுநலத்திட்டஉதவிகளைவழங்கியபின் நாமக்கல் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் அடுத்தமாதம் முழுவதும் இதற்கானவிண்ணப்பங்கள் பெறப்பட்டு விவசாயிகளுக்குதட்கல் முறையில் மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்றுதெரிவித்தார் கீழடிஅகழ்வாராய்ச்சியில் கிடைத்ததொல் பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்குவைக்கப்படும் என்றுதமிழகதொல்லியல்துறைஅமைச்சர் திருபாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் கொடைக்கானில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் பண்டைதமிழ் நாகரீகத்தின் வகையில் சிறப்புகளைநாம் அறிந்தகொள்ளும் இந்தஅகழாய்வின்போதுசான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாககூறினார் இந்தபகுதியில் தொழில் வளர்ச்சிபெற்றிருந்ததற்கானசான்றுகளும் கிடைத்துள்ளதாகஅவர் தெரிவித்தார்

காமராஜ் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் வங்கிக்கணக்குதிட்டத்தின்கீழ் நலத்திட்டஉதவிகளையும் அமைச்சர் திருகாமராஜ் வழங்கினார் மின்சாரம் தமிழகத்தில் சாலை மற்றும் வடிகால் கு நீர் போன்றஅடிப்படைஉள்கட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்துவதற்குமாநிலஅரசுமுக்கியத்துவம் அளித்துவருவதாகவனத்துறைஅமைச்சர் திருதிண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

ஆறாயிரம் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தையும் அமைச்சர் தொடங்கிவைத்தார் தின்டுக்கல் மாவட்டஆட்சியர் அலுவலகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் அடிப்படைவசதிகள் குறித்துமாவட்டஆட்சியர் திருமதிவிஜயலட்சுமிமற்றும் அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு நடத்தினார்

திருச்செந்தூர் அருள்மிகுசுப்பிரமணியசுவாமிதிருக்கோயிலில் சுவாமிதரிசனம் செய்தார்

பூரணகும்பமரியாதையும் அவருக்குவழங்கப்பட்டது

முன்னோர்களைநினைவுகூறும் இத்தினத்தில் புண்ணியதலங்களிலும் நீர்நிலைகளிலும் ஏராளமானமக்கள் மூதாதையர்களுக்குதர்ப்பணம் செய்துவழிபட்டனர் ராமேஸ்வரம் அக்னிதீர்த்தகடலில் மாநிலத்தின் பல்வேறுபகுதிகளிலிருந்துவந்தஆயிரக்கணக்கானமக்கள் முன்னோர்களுக்குநேர்த்திக்கடள் செலுத்தினர்

திருவள்ளுர் அருள்மிகுவைத்பவீரராகவபெருமாள் திருக்னேவில் குளக்கரையில் ஏராளமானோர் புனிதநீராடிமுன்னோர்களுக்குதர்ப்பணம் செய்தனர்

நாகப்பட்டினத்தில் மத்தியஅரசுநிறுவனமானசென்ன ஓ என் ஜி சிகச்சாஎண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மூலமாகபள்ளிமற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களைக் கொண்டு தூய்மை இந்தியாதிட்டம் குறித்தவிழிப்புணர்வு பேரணி இன்றுநடைபெற்றது

இந்தியநேரடிப்படி இரவு ஏழரைமணிக்கு இப்போட்டிதொடங்குகிறது கொரியஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் காஸியப் தோல்வியடைந்தார்